புதிய இந்தியாவை கட்டமைக்க துடிப்பான இளம் சிந்தனையாளர்கள் தேவை என குடியரசு துணைத்தலைவர் திரு

குரு பூர்ணிமா தினத்தையொட்டி தொடங்கப்பட்ட இந்த செயலியை உருவாக்க ஆயிரக்கணக்கான தொழில்நுட்பத் துறையினர் பெரும் பங்காற்றியுள்ளதாக அவர் பாராட்டினார் நாட்டின் தற்போதைய தேவை புதுமையே அன்றி பின்பற்றுவது அல்ல என்றும் திரு வெங்கய்ய நாயுடு எடுத்துரைத்தார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு

குரு வேதவியாசரின் பிறந்த நாள் வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படும் குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தன்னலமற்று அறிவொளியை பகிரும் மனப்பான்மையோடு செயலாற்றும் ஆசிரியர்களை போற்றும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது

நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

இருப்பினும் ஏற்கனவே இந்த மாத்திரைகளை உட்கொண்டவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது

அமீத்ஷா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் புதுதிலியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் கோவிட் மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்டன்

மேலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புடன் செயல்படுவதன் மூலமே நோய்த் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார்

பால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பொதுமக்கள் வெளியே வர அனுமதிக்கப்படுகின்றனர்

தர்மபுரி மாவட்டத்திலுள்ள அருர் பெண்ணாகரம் பாலக்கோடு பாப்பிரெட்டிபட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் முழு ஊரடங்கு எவ்வித தளர்வுமின்றி இன்றுகாலை முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது

கட்டுப்பாட்டு பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்குவதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்வதோடு நாளொன்றுக்கு இருமுறை கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

அனல்மின் பணியிடை நிலைய இரண்டாவது அலகின் கலைவர் நீக்கம் செய்யப்பட்டதோடு எஞ்சிய நான்கு அலகுகளும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

கடந்த ஒன்றாம் தேதி நேரிட்ட இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளா்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓய்வூதியம் என்பது சலுகை அல்ல உரிமை என்றும் ஓய்வு பெற்ற மருத்துவர்களை மன உளைச்சலை கருத்தில் கொண்டு அரசு இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்